பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார் விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்துள்ளார்

திரும்பப் பெறப்படுவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார்

செய்யவும் புதிய வேளாண் சட்டங்கள் வழிவகுத்துள்ளதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார்

விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு செல்லூர் ராஜூ திரு காமராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வரும் நான்காம் தேதி முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது

தமிழகத்தில் தளியார் ஒப்பந்த முறையில் மின்வாரிய ஊழியர்கள் தேர்வு தொடர்பாள அரசாணை திரும்பப் பெறப்படுவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார்

தேர்தல் ஆணையத்தின் தலைமை செயலர் திரு உமேஷ் சின்ஹா துணை ஆணையர்கள் திரு

சீனிவாசா உள்ளிட்டோர் இந்தக்குழுவில் இடம் பெற்றுள்ளனர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தினர் அஇஅதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்பூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துகளை முன்வைத்தனர் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் கெரிவித்தனர் திமுகவின் கோரிக்கைகள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் மனுவாக அளிக்கப்பட்டதாக அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார்

தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக மாநில அரசின் தலைமைச் செயலர் காவல்துறை தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் உயர்மட்டக் குழுவினர் நாளை விரிவாக ஆலோசனை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளனர் அஇஅதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது

குடியரசுத் திள விழாவில் திருந்திய நெல் சாகுபடிக்காக வழங்கப்படும் விருது இவ்வாண்டு முதல் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் மறைந்த நாராயணசாமி நாயுடு பெயரில் வழங்கப்படும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் உன்னத நோக்கத்துடன் பிரதுர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைபூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் அவர்களின் விளைப் பொருட்களை இடைதரகர் தலையீடு இன்றி விலை நீர்ணயம் செய்யும் நடைமுறைய கொண்டுவரும் நோக்கத்திலேயே புதிய வேளாண் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் குறித்து தவறான தகவல்களை கூறிவரும் எதிர்கட்சிகள் விவசாயிகளை திசை திரும்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் திரு முருகன் குற்றம்சாட்டினார் மாவட்ட செய்திகள் தமிழக சுட்டப்பேரவை தேர்தலுக்காக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து கோவை வந்த வாக்கு இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் திரு ராசாமணி இன்று பார்வையிட்டார்

சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசன விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது

நெல்லை அருள்மிகு நெல்லையப்பா் கோவிலில் மாா்கழி திருவாதிரை திருவிழா வும் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியகு கள்ளியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலைய பெருமாள் கோவிலில் மா்கழி தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது பெரம்பலூர் மாவட்டத்தில் பொதுப் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் பள்ளி வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்ரீவெங்கட பிரியா கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் சத்துமிக்க சிறுதானியங்கள் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான விழிப்புணா்வு பிரச்சாரம் இன்று தொடங்கியது